எடப்பாடி

நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார்

உத்தரபிரதேச மாநில கிழக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளராக பிரியங்கா காந்தி வதேரா நியமிக்கப்பட்டுள்ளார்

நேப்பியர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்திற்கு எதிராக இந்தியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்

தண்ணீர் மின்சார வினியோகம் சீராக இருப்பதால் தொழில் தொடங்க தமிழகத்தில் உகந்த சூழல் விளங்குவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நிர்மலா சீதாராமன் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் தமிழகம் ஏற்றுமதி மையமாக மாற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் இதில் சிறப்புரையாற்றினார் நாளை இம்மாநாட்டில் சிறுகுறு முதலீட்டாளர்களின் கருத்தரங்கு நடைபெற உள்ளது

நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார் இந்த அருங்காட்சியகத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய படையினரின் சீருடை பதக்கங்கள் பேட்ஜ் நாற்காலி வாள் உள்ளிட்ட பழமையான கலை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன

நேதாஜி அமைச்சர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜா் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் மா

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நம்நாட்டின் சைபர் இணையதள திறனை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆராயப்படுகிறது

குத்துறைக்கு புதிய பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்படும் என்று இத்துறைக்கான மத்திய அமைச்சர் சௌத்ரி பீரேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மும்பையில் இந்திய எ

கு கண்காட்சியை துவக்கிவைத்து பேசிய அவர் நடப்பாண்டு எ

நிகழ்ச்சியில் பேசிய எ

குத்துறை செயலர் திரு வினாய்குமார் மத்திய அரசு விரைவில் புதிய கனிம கொள்கையை வெளியிடும் என்றார்

பிரியங்கா காந்தி வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார் இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்த காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி கட்சியின் உத்தரபிரதேச மேற்கு பகுதியின் பொதுச்செயலாளராக ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவை நியமித்துள்ளார் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் அசோக் கெலாட்டிற்கு பதிலாக கே

பெரம்பலூர் மாவட்டத்தில் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளுக்கான குடற்புழு நீக்க முகாம் நாளை தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் விவசாயிகள் கலந்துகொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

விழாவையொட்டி அன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரான்சின் லூக்காஸ் பௌலி கனடாவின் ரவோனிக்கை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார்

நாளை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ர

கிரிக்கெட் நேப்பியரில் நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது

ரன் எடுத்திருந்தது ஷிகர் தவான் அரை சதம் அடித்தார்